இருந்து இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளுக்கு

உலக கோப்பை கால்பந்து போட்டியில் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன

செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் நடைபெறவுள்ள முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் பெல்ஜியம் அணிகள் மோதுகின்றன

இரு நாடுகளுக்கும் இடையே நெருக்கமான உறவை ஏற்படுத்தும் வகையில் பரஸ்பர பிராந்திய சள்வதேச பிரச்சனைகள் இரு நாடுகளுக்கும் பொதுவான பிரச்சனைகள் குறித்து இரு தலைவர்களும் பேசுகிறார்கள் இதை அடுத்து பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன பல்வேறு துறையைச் சாா்ந்த முதன்மை செயல் அதிகாரிகள் கூட்டத்தில் இருவரும் உரையாற்ற உள்ளனர் குடியரசுத் தலைவர் மாளிகை முற்றத்தில் தென்கொரிய அதிபருக்கு இன்று காலை சம்பர்தாய முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது குடியரகத்தலைவர் திரு ராம்நூத் கோவிந்தும் பிரதம் திரு நரேந்திர மோடியும் அவரை வரவேற்றார்கள் இன்று மாலை தென்கொரிய அதிபரை குடியரசு தலைவர் ராம்நாத் கோவிந்த் சந்திக்கிறார் தென்கொரிய அதிபராக கடந்த ஆண்டில் திரு மூன் பதவி ஏற்ற பிறகு இந்தியா வருவது இதுவே முதல் முறையாகும் நான்கு நாள் பயணமாக கடந்த ஞாயிறு அன்று தென்கொரிய அதிபர் இந்தியா வந்தார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கிற்கு இன்று பிறந்த நாள் இதையொட்டி அவருக்கு பிரதமர் திரு நரேநத்தி மோடி டிவிட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பிஜேபி யை வலுவாக்குவதில் அவரது பங்களிப்பு தனித்தன்மை வாய்ந்தது என்று அதில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் திரு ராஜ்நாத் சிங் கின் மதிப்புமிக்க அனுபவமும் தொலை நோக்கு பார்வையும் பலமுனைகளில் அற்புதமான நலன்களை அளித்துள்ளது என்று அதில் கூறியிருக்கிறார்

இரண்டு ராணுவ வீரர்கள் காயமடைந்தார்கள் இன்று அதிகாலை தொடங்கிய இந்த மோதல் தொடர்ந்து நீடிக்கிறது பயங்கரவாதிகள் பதங்கி இருப்பதாக கிடைத்த தகவலையடுத்து பாதுகாப்பு படையினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்தபோது அவர்களை நோக்கி பயங்கரவாதிகள் தப்பாக்கியால் கடவே பாதுகாப்பு படை வீரர்கள் பதிவடி கொடுத்தார்கள் தொடர்ந்து சண்டை நீடிக்கிறது முன்னதாக குப்புவாரா மாவட்டத்தில் ஜஜஷே முகமது அமைப்பை சேர்ந்த ஒருவர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டார் சமீர் அகமது சோஃபி என்ற அந்த நபர் மேலும் விசாரணைக்காக காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டார்

தில்லி பிரதேச அரசின் அதிகாரங்கள் குறித்து தாக்கல் செய்யப்பட்ட மேல் முறையீட்டு மனுவை அடுத்த வாரத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உச்சநீதிமன்றம் சும்மதித்துள்ளது அண்மையில் உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன பிரிவு வழங்கிய தீர்ப்பில் சுயேட்சையாக முடிவு எடுக்க தில்லி துணை நிலை ஆளுநருக்கு அதிகாரமில்லை என்று கூறப்பட்டிருந்தது இந்த தீர்ப்பை அடுத்து தில்லி துணை நிலை ஆளுநர் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஆகியவற்றுக்கு இடையே எழுந்துள்ள அதிகார வரம்பு தொடர்பான தாவாவை விசாரிக்க வேண்டுமென்று தில்லி அரசு மேல்முறையீடு செய்திருந்தது

இந்த மனு மீதான விசாரணைக்கு பதிலளிக்க மத்திய அரசு சார்பில் அவகாசம் கோரப்பட்டதை நீதிபதிகள் நிராகரித்து விட்டார்கள்

வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான பிரவாசி பாரதிய திவாஸ் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் புனித நகரான வாரணாசியில் நடைபெறுகிறது புதிய இந்தியாவை நிர்மாணிப்பதில் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பங்கு என்ற தலைப்பில் இந்த விழா நடக்கிறது வாராணாசியில் புகழ்பெற்ற கங்கா ஆரத்தியையும் அலகாபாத்தில் கும்பமேளா விழாவையும் புதுதில்லியில் குடியரசு தின நிகழ்ச்சிகைளையும் கானும் வாய்ப்பு இதில் கலந்து கொள்வோருக்கு கிடைக்கும்

திரு சிதம்பரம் தவிர அவரது மகன் திரு கார்த்தி ஐ என் எக்ஸ் மீடியா இயக்குநர் திருமதி இந்திராணி முகர்ஜி அகுள் செய்தி பிரிவு இயக்குநர் திரு பீட்டர் முகர்ஜி ஆகியோரும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார்கள்